அன்பழகனின் இறுதிச்சடங்குகள் இன்றுநடைபெற்றது

நரேந்திரமோடி இன்றபுததில்லியில் பல்வேறுஅமைச்சகங்களுடன் ஆய்வு மேற்கொண்டபின் இதனைத் தெரிவித்தார்

தொற்றுவேகமாகபரவிவரும் வைரஸ் பகுதிகளில் சிகிச்சைஅளிப்பதற்குதேவையானவசதிகளைஉடனடியாகமேற்கொள்ளுமாறுபிரதமர் திருநரேந்திரமோடிஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் பேசியமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர்

மத்தியஅரசின் மலிவு விலைமருந்துதிட்டதினத்தையொட்டிபிரதமா் திருநரேந்திரமோடி அதன் பயனாளிகளுடன் இன்றுகலந்துரையாடினார்

இநதமருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகள் பாதுகாப்பானது தரமானதுஎன்றும் அவர் கூறினாா் நாட்டுமக்கள் அனைவருக்கும் சிறப்பானசுகாதாரசேவைகளைவழங்க வேண்டும் என்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கைக்கூப்பிவணக்கம் தெரிவிப்பதுநமதபாரம்பரியம் என்றுகுறிப்பிட்டபிரதம் அதனைபின்பற்றுவதோடு எளிமையான தூய்மைபழக்கங்களைகடைபிடிப்பதன் மூலம் இந்தவைரஸ் தொற்றினைதவிர்க்க இயலும் என்றுகுறிப்பிட்டார்

இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சியில் விலைமருந்தகங்களின் உரிமையாளர்களும் பங்கேற்றனா்

வேலைவாய்ப்புக்களைஉருவாக்குவதற்கும் இந்ததிட்டம் சுய உதவியுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது கோயம்புத்தூரில் உள்ளமக்கள் மருந்தகமையத்தைபார்வையிட்டஉள்துறை இணையமைச்சர் திருகிஷன் ரெட்டி ஏழை எளியமக்கள் பயன்பெறும் வகையில் திறக்கப்படும் மலிவு விலைமருந்தகங்களில் குறைந்தவிலையில் மருந்துகள் கிடைக்கும் என்றுதெரிவித்தார் கிராமமக்கள் பயன்பெறும் வகையில் உள்ளாட்சிஅமைப்புகள் மலிவு விலைமருந்தகங்களைத் திறக்கமுன்வரவேண்டும் என்றும் மத்தியஅரசு இதற்கானஅனைத்துடதவிகளையும் செய்யத் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் நாகைமாவட்டம் கொண்டு மயிலாடுதுறையைமையிடமாகக் புதியமாவட்டத்தைஅமைப்பதற்கானபணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

கோதாவரி காவிரி இணைப்புத் திட்டத்தைஏற்படுத்துவதற்காகஅண்டைமாநிலங்களுடன் பேச்சுவார்த்தைநடத்தப்பட்டுவருவதாகவும் கூறினார் நாகைமாவட்டத்தில் மேற்கொள்ளவிருக்கும் பல்வேறுதிட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஅறிவித்தார்

நாகைமருத்துவக் கல்லூரி அமைப்பதற்குதமதுவாழ்த்துக்களையும் மத்தியஅமைச்சர் திருஹர்ஷ்வர்தன் தமதுகாணொலியில் தெரிவித்துள்ளார்

இனி பல்வேறுதுறைகளில் சாதனைபடைத்தமகளிர் குறித்தசெய்திகள்

அன்பழகளின் இறதிச்சடங்குகள் இன்றுமாலைசென்னைஅண்ணாநகர் வேலங்காடுமின்மயானத்தில் நடைபெற்றது முன்னதாகஅவரதுஉடல் கீழ்ப்பாக்கத்தில் உள்ளஅவரது இல்லத்திலிருந்துணர்வலமாகஎடுத்துச் செல்லப்பட்டது கட்சித் தொண்டர்கள் பொதமக்கள் முக்கியப் பிரமுகர்கள் எனபல்வேறுதரப்பினரும் அவரது இறுதிமூர்வலத்தில் பங்கேற்றனர் பல்வேறுஅரசியல் கட்சித் தலைவர்களும் மறைந்ததலைவருக்கு இறுதி அஞ்சலிசெலுத்தினர் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிவெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அரசியல்வாதி மேடைபேச்சாளர் எழுத்தாளர் எனபலபரிமாணங்களில் தம்மைவெளிப்படுத்தியவர் ஆசிரியர் பேராசிரியர் அன்பழகன் என்றுகூறியுள்ளார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் மறைந்ததலைவருக்கு அஞ்சலிசெலுத்தம் வகையில் ஒருவாரகாலம் கட்சிநிகழ்ச்சிகள் அனைத்தம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் கட்சிக் கொடிஅரைக் கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் தென்காசிகாசிவிஸ்வநாதர் கோவில் மாசிதிருவிழாதேரோட்டம் இன்றுவெகுவிமர்சையாகநடைபெற்றது இதில் திரளானபக்தர்கள் கலந்துகொண்டார்கள் நெல்லைமாவட்டம் அம்பாசமுக்கிரம் அருகேபொதுமக்களைஅச்சுறுத்திவந்தசிறுத்தையவனத்துறையினர் நேற்றுநள்ளிரவு கூண்டுவைத்தபிடித்தனர் கேலோ இந்தியாமுதலாவதுகுளிர்காலவிளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு கஷ்மீரில் இன்றுதொடங்கின குல்மர்க்கில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மத்தியவிளையாட்டுத்துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜூ இதனைதொடங்கிவைத்தார் ஐந்துநாட்கள் நடைபெறவுள்ள இந்தவிளையாட்டுப் போட்டகளில் தொள்ளயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர்